மீட்டெடுக்கவும் மாநில அரசு தொடர் நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

வெளியிட்டுள்ளது

காவிரி டெல்டா பகுதிகளில் நீர்நிலைகளை தூர்வாரும் மற்றும் செப்பனிடும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக முதலமைச்சா் கூறியுள்ளாா்

தமிழ்நாடு மின்சார வாரியம் தனியார்மயமாக்கப்படமாட்டாது என்று மின்துறை அமைச்சா்திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பிவாள ஒளிரும் தமிழ்நாடு என்ற மாநாட்டினை முதலமைச்சர் திரு எடபபாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தாா்

இந்த நோய் தொற்றை தடுப்பதற்கான கருவிகளை உற்பத்தி செய்வதற்கு தொழில் துறையினருக்கு வழங்கப்பட்ட சலுகைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார்

இதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் தொழில் நிறுவனங்கள் அங்கு பணி புரியும் தொழிலாளா்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென்றும் முதலமைச்சா் கேட்டுக்கொண்டார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினருக்கு உடனுக்குடள் கடன் வழங்க வேண்டுமென்று வங்கி அதிகாரிகளை தாம் அறிவுறுத்தியிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் முதலீடு செய்ய முன் வருமாறு முன்னனி தொழில் நிறுவனங்களுக்கு தாம் கடிதம் எழுதியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் மாநிலத்தின் தொழில்வளம் குறித்த கையேட்டினையும் முதலமைச்ச் வெளியிட்டாா் காவிரி டெல்டா பகுதிகளில் நீர்நிலைகளை தூர்வாரும் மற்றும் செப்பனிடும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா்

எனவே இந்த ஆண்டு ஒரு வட்சம் மெட்ரிக் டன் கூடுதலாக நெல் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

ஆகவே டெல்டா விவசாயிகள் குறுவை நெல் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள தயாா் நிலையில் மகிழ்ச்சியுடன் உள்ளதாக முதலமைச்சா் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளாா்

நியாய விலைக் கடைகளுக்கு வரும் குடும்ப உறுப்பினா்களுக்கு தலா இரண்டு முகக்கவசங்கள் வழங்கப்படும் என்று சமூக நலத்துறை அமைச்சள் திருமதி சரோஜா தெரிவித்துள்ளாா்

ஆர்பட்டினத்தை அடுத்த உச்சிக்காட்டில் நூலகம் அமைத்துத் தரப்படும் என்றும் ஒருங்கிணைந்த மருத்துவ முகாம் நடத்தப்படும் என்றும் அமைச்சள் திருமதி சரோஜா தெரிவித்தாள் ஊரடங்கு காலத்தில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் எதிர்கால படிப்பிற்கு சேமித்து வைத்திருந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு செலவிட்ட மதுரையை சேர்ந்த மாணவி செல்வி நேத்ராவின் உயர்க்கல்வி செலவை மாநில அரசே ஏற்கும் என்று முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மேலமடையில் முடித்திருத்தகம் நடத்திவரும் திரு

சபையில் நல்லெண்ண தூதராக அறிவிக்கப்பட்டுள்ள மதுரை மாணவி செல்வி நேத்ராவுக்கு குடியரசுத் துணத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பாராட்டு தெரிவித்துள்ளார் தன்னலம் கருதாமல் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் சிறு வயதிலேயே ஏற்பட்டுள்ளதை வரவேற்பதாகவும் அவரின் சமூக சிந்தனையும் பணிகளும் தொடர வேண்டுமென வாழ்த்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்தும் மாணவி நேத்ராவின் சேவையை பாராட்டியுள்ளார் இக்கட்டான நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவியதன் அடிப்டையில் ஐ

வின் நல்லெண்ண தூதராக அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு தமது வாழ்த்துகளை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் மற்றும் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் இரண்டு அவசரச் சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன

மக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்ற இயலாது என்று மாநில உயர்கல்விததுறை அமைச்சா் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார்

அன்பழகன் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் முழு அளவில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா்

இந்த பயிற்சி தங்களுக்கு பயன் உள்ள வகையில் அமைந்திருப்பதாக மாணவ மாணவியர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்புத் திட்டத்தின்கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சே்ந்தவர்கள் சிறு தொழில் தொடங்கி பயன் பெற்றுள்ளனா்

ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது பாகிஸ்தானின் ரானுவ தாக்குதலில் வீரமரணம் அடைந்த சேலம் மாவட்டம் எடப்பாடியை சேர்ந்த ஹவில்தாா் மதியழகனின் உடல் இன்று மாலை ராணுவ விமானம் மூலம் கோவை சூலூர் விமானதளத்திற்கு கொண்டு வரப்பட்டது சாலைமார்க்கமாக ஹவில்தார் மதியழகனின் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு ரானுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும்

பாலச்சந்திரன் தெரிவித்தாா்